செலுத்தப்பட்டது

பிரமாணம் செய்து வைத்தார்

ஐந்து சைனிக் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான மாணவர் சேர்க்கை ஆன்லைனில் தொடங்கியுள்ளது

இணை தங்கப்பதக்கம் வென்றது

இன்று பிரதமர் திரு நர்நதிரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்த நிதி ஆணையம் தனது இடைக்கால அறிக்கையை வரும் சனிக்கிழமை தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை இன்று காலை கூடியது தோ்தலில் வெற்றிபெற்ற அனைத்து உறுப்பினா்களும் சட்டமன்ற உறுப்பினா்களா இன்று பதவியேற்றுக் கொண்டனர் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்பாரி நியமித்த தற்காலிக பேரவைத் தலைவர் திரு காளிதாஸ் கொலாம்கார் உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு உத்தவ் தாக்ரே அரசு அமைப்பது தொடர்பாக நேற்று ஆளுநரை சந்தித்து பேசினார் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் நாளை மாலை நடைபெறும் விழாவில் திரு உத்தவ் தாக்ரே முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார்

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர்

காஷ்மீர் பகுதியில் இருந்து தீவிரவாதத்தை முற்றிலுமாக அகற்றுவது குறித்த முழு நம்பிக்கை தற்போது இந்தியாவிற்கு ஏற்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் தற்போது இந்தியாவின் அணுகுமுறை பாகிஸ்தான் நடவடிக்கைக்கு பதில் தரும் விதமாகவே அமைந்து வருகிறது என்றும் உண்மையில் அந்த நாடு அமைதியை விரும்பினால் தனது சொந்த மண்ணில் இருந்து பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிப்பதுதான் ஒரே தீர்வு என்று திரு அமித் ஷா கூறினார்

இவர்களில் ஆறு பேர் பெண் தீவிரவாதிகள் சந்தீப் என்கிற சம்ரு மணிஷா என்கிற காங்காபாய் சொர்பா என்கிற சுருதா அக்னி என்கிற நீலா மமிதா என்கிற மம்தா துல்சி என்கிற மசேகொராமி ஆகியோர் கட்சிரோலி காவல்துறை தலைமை இயக்குநர் முன்னிலையில் சரணடைந்ததாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சைலேஷ் பல்காவதே தெரிவித்துள்ளார் மாவோயிஸ்டுகள் சரணடைவதற்கு மாநில அரசு அறிவித்திருந்த சலுகைகளின் அடிப்படையில் இவர்கள் சரணடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

வரும் கல்வியாண்டு முதல் ஐந்து சைனிக் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பில் பெண் குழந்தைகளுக்கான மாணவர் சேர்க்கை ஆன்லைனில் தொடங்கியுள்ளது

அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை இதற்கான பதிவை மேற்கொள்ளலாம் வரும் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி ஆறாம் வகுப்பு மாணவிகள் சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வு நடைபெறும் சிறப்பு பாதுகாப்புப்படை சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது இதன்படி பிரதமர் மற்றும் பிரதமர் இல்லத்தில் வசிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு மட்டும் இந்த படைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது

நாட்டின் பொருளாதார சசூழ்நிலை குறித்து மத்திய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடவேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீத்தாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்தியஅரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று கோரியுள்ளார்

எமது செய்தியாளரிடம் இதை தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார்

நாளை நிறைவடைகிறது இந்திய மற்றும் சர்வதேச திரைப்படங்களின் வரிசையில் பல்வேறு திரைப்படங்கள் இன்று திரையிடப்பட்டன இன்றைய நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது கலா அகாடமியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது நாளை நடைபெறவுள்ள நிறைவு விழாவில் இளையராஜாவிற்கு சிறப்பு விருதும் வழங்கப்படவுள்ளது விளையாட்டுச்செய்திகள் ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா ஜோதி சுரேகா இணை தங்கப்பதக்கம் வென்றது

ஆடவர் குழு பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது

சூரத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஜார்கண்ட் அணி